நரேந்திரமோடி கூறியுள்ளார்

திரு செல்லூர் ராஜூ கூறியுள்ளார்

என்று செய்தி விளம்பரத்துறை அமைச்சா் திரு கடம்பூர் ராஜு தொவித்துள்ளாா்

வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இனி விரிவான செய்திகள் கயள்பு இந்தியாவின் ஆதரங்களாக வேளாண்துறையும் விவசாயிகளும் கிராமங்களும் திகழ்வதாக பிரதமா் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார்

கதை சொல்லுதலின் முக்கியத்துவம் பற்றியும் பிரதமர் எடுத்துரைத்தார்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

இதற்கிடையே தமிழ்நாடு வேளாண் சாகுபடியாளா் நிறுவனம் பற்றி பிரதமா் குறிப்பிட்டிருப்பது தங்களுக்கு மிகுந்த மகிழச்சி அளிப்பதாக உள்ளது என அதன் தலைவர் திரு ஏ பி கருப்பயா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்

எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இதனைத் தெரிவித்தார்

தமிழகம் முழுமைக்கும் நகரும் நியாயவிலைக் கடை வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சா் திரு செல்லூா் ராஜூ கூறியுள்ளாா் மதுரை மாவட்டம் கல்லந்திரியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் மாநிலத்தில் யுரியா தட்டுப்பாடு எதுவும் இல்லை என்றும் அவர் திட்டவட்டமாகத் தெரிவித்தார் முன்னதாக கள்ளந்திரி மதகு அணையிலிருந்து பாசனத்திற்காக திரு செல்லூர் ராஜூ தண்ணீரை திறந்து வைத்தார்

இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள செய்தியில் தமிழ் பத்திரிகை உலகில் மகத்தான புரட்சிகளை செய்த சாதனையாளார் ஆதித்தனார் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் சென்னை எழும்பூரில் உள்ள அன்னாரின் திருவுருவச் சிலைக்கு மாநில அமைச்சா் திரு ஜெயக்குமா் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அவரது திருவுருவப்படத்திற்கு செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜூ மலர்தூவி மரியாதை செலுத்தினார் பிள்ளர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தமிழகத்தில் திரையரங்குகளை திறப்பது குறித்து முடிவு செய்வதற்காக மத்திய அரசுடன் ஆலோசனை நடத்தப்பட உள்ளதாகக் கூறினார் இது தொடர்பாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சள் திரு பிரகாஷ் ஜவடேக்கரை சந்திக்க உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் கள்வதேச சுற்றுலா தினம் இன்று கொண்டாடப்பட்டது